மாநிலங்களவை தலைவர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

முன்னதாக மாநிலங்களவையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் குடிநீர் பிரச்சனையை கையாள்வதற்கான வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநிலங்களவை உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நிலத்தடி நீர் பெருக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கும் மழை நீர் சேகரிப்பின் அவசியம் மற்றும் நதிகள் இணைப்பின் தேவையையும் உறுப்பினர்கள் எடுத்துரைத்தனர் மேலும் பூஜ்ஜிய நேரத்தில் உறுப்பினர்கள் எழுப்பிய பிரச்சனைக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் பிற அமைச்சர்களும் பதிலளிக்க திரு

மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தில் இப்பிரச்சனையை எழுப்பிய அவர் இதுதொடர்பாக தமிழக அரசு நிறைவேற்றியுள்ள தீர்மானம் குடியரசுத்தலைவருக்கு உடனடியாக அனுப்பிவைக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார்

தமிழகத்திற்கு நீட் தேவையில்லை என்பதை வலியுறுத்தி தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானம் உள்துறை அமைச்சகத்தில் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலங்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் மத்திய அரசு புறக்கணிக்க முடியாது என்றும் திரு

மத்திய சிறு குறு தொழில்கள் துறை இணை அமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கியும் இந்த விவாதத்தை துவக்கி வைத்தார் முன்னதாக மக்களவையில் ஆதார் சட்ட திருத்த மசோதா ஜம்மு காஷ்மீர சட்ட திருத்த மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன

தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார்

அருணாச்சல பிரதேச மலைப்பாங்கான பகுதிகளில் மாற்று விமானங்கள் இல்லாத காரணத்தால் ஏ

நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பி

கவாய் அடங்கிய அமர்வு பீகார் மாநிலத்தின் மருத்துவ வசதிகள் உபகரணங்கள் சத்துணவு சுகாதாரம் துப்புரவு கழிவறை நிலமை போன்றவை குறித்தும் அம்மாநில அரசு பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தியுள்ளது

ஆச்சாரியாவின் பதவிகாலம் முடிவடைய இன்னும் ஆறு மாத காலங்கள் உள்ள நிலையில் அவர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்

பேரவை தலைவர் திரு தனபால் தலைமையில் இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது

இறுதியாக மான்ய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சா் பதிலளிப்பார்

இந்நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு திரு

பெஞ்மின் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

மீன்வள பல்கலைகழத்தினர் மாணவ மாணவியர் பேராசிரியர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு சுரேஷ்குமாா் உள்ளிட்டோா் இதில் கலந்துகொண்டனா்

எடப்பாடி கே

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கா்நாடக அரசு தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்துடன் விளையாடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேகதாது அணை கட்டப்பட்டால் தான் தண்ணீர் திறந்துவிட முடியும் என்று கர்நாடக அரசு செயல்படுவது அரசியல் சட்டத்தையும் உச்சநீதிமன்ற தீாப்பையும் அவமதிக்கும் செயல் என்றும் அவர் கூறியுள்ளார் காவிரி நதிநீர் பிரச்சனையில் இரு மாநில உறவுகளை பாதிக்கும் இத்தகைய முரண்பட்ட செயல்களையும் சட்டவிரோத நடவடிக்கைகளையும் கா்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் திரு

ம க நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்